பிரதமர் திரு

சிங் முதலமைச்சர் தமிழகத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் இலவச மின்சாரத்தை ரத்து செய்யக்கூடாது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி

பழனிசாமி மத்திய மின்துறை அமைச்சர் திரு

எடப்பாடி

பழனிசாமியை இன்று மின்துறை அமைச்சர் சந்தித்து பேசிய போது இதுதொடர்பான கோரிக்கை மனுவை அவரிடம் வழங்கிய முதலமைச்சர் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் என்பது தமிழக அரசின் தலையாய கொள்கை என்று எடுத்துரைத்தார்

எடப்பாடி

இதன்படி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஆவின்மோர் சாக்கோ லெஸ்ஸி மேங்கோ லெஸ்ஸி நீண்ட நாட்கள் கெடாத சமன்படுத்தப்பட்ட பால் ஆவின் டீ மேட் பால் ஆகிய பொருட்கள் இன்று நுகர்வோர் பயன்பாட்டிற்காக அறிமுகம் செய்யப்பட்டன

தங்கமணி முதலமைச்சரிடம் வழங்கினார் இந்நிகழ்ச்சிகளில் அமைச்சர்கள் திரு

பாட புத்தகங்கள் மாணாக்கருக்கு வழங்கப்பட்ட உடன் இதற்கான பணிகள் தொடங்கும் என குறிப்பிட்டார் கோவிட் காலத்திற்கு பிறகு கல்வித்துறைக்கு இந்தாண்டுக்கான கூடுதல் சலுகைகள் அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் காலாண்டு அரையாண்டு தேர்வு எழுதாத பன்னிரெண்டாம் வகுப்பு மாணாக்கர் மீண்டும் தேர்வு எழுத ஏற்பாடு செய்யப்படும் என்று கூறிய அமைச்சர் மாணாக்கரின் பட்டியல் தயாரிக்கப்பட்டு கல்வியாளரிடம் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப தேர்வு குறித்த அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்றார்

திருவொற்றியூர் மண்டலத்தில் கோவிட் தடுப்பு கட்டுப்பாட்டு மையத்தை இன்று திறந்து வைத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குணமடைந்து வீடுதிரும்புவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது நம்பிக்கை அளிப்பதாக கூறினார் அரசின் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் மேலும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார்

காமராஜ் தமிழகத்தில் நாளை மறுநாள் முதல் குடும்ப அட்டைதாரர்களுக்கு விலையில்லா பொருட்கள் வழங்கப்படும் என மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு

திருவாரூர் மாவட்டத்தில் மத்திய அரசின் இ சஞ்சீவினி மின்னணு மருத்துவ ஆலோசனை திட்டம் செயல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இதன்மூலம் மக்கள் உரிய மருத்துவ ஆலோசனைகளை பெறலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்

பிரதமர் பிரதமர் திரு

ஜெய்சங்கர் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தகவல் தொழில்நுட்ப துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் திறன் மேம்பாட்டு துறை அமைச்சர் திரு

தங்களது ஆய்வின் அடிப்படையில் கோவிட் தொற்று தொடா்பாக மத்திய அரசிடம் இக்குழுவினர் அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளனர்

அமெரிக்காவின் இந்த முடிவு வருத்தத்திற்கு உரியது என்று உலக சுகாதார அமைப்பின் தலைமை இயக்குனர் டெட்ரோஸ் தெரிவித்துள்ளார்

அரியலூர் மாவட்டத்தில் முட்டுவாஞ்சேரி குறுவாடி உடையார்பாளையம் உள்ளிட்ட கிராமங்களில் இன்று முதல் நேரடி நெல்கொள்முதல் நிலையங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி

கோவை நீலகிரி சேலம் நாமக்கல் தேனி மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் இம்மையம் கூறியுள்ளது

கிரிக்கெட் இங்கிலாந்து வெஸ்ட் இண்டிஸ் அணிகளுக்கிடையேயான முதலாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி சவுத்ஆம்டனில் இன்று தொடங்குகிறது